எண்ணெய் நிறுவனங்கள் ஆயிரம் கோடி டாலர் அளவுக்கு பங்குகளை விற்பதற்கு அனுபதி அளிக்கப்பட்டுள்ளது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

அசாம் மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது

பிரித்வி ஷா சதம் அடித்து சாதனை படைத்துள்ளார்

மாநில அரசுகளும் விற்பனை வரி அல்லது வாட் வரியை குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்

கற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை விரிவான அளவில் மேற்கொள்ளவேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் தேசிய ஆங்கில நாளேடு ஒன்றில் பிரதமர் எழுதியுள்ள கட்டுரையில் சுற்றுச்சூழல் குறித்து அதிக அளவில் பேசப்படவேண்டும் என்றும் அது குறித்த கட்டுரைகளை எழுதுவது விவாதம் நடத்துவது கலந்துரையாடுவது போன்றவற்றை மக்கள் பங்களிப்புடன் நிறைவேற்றவேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்

பருவநிலை மாறுபாடுகள் குறித்து உலக அளவில் பேசப்படும் சூழ்நிலையில் பருவநிலை நீதி குறித்த இந்தியாவின் அழைப்பு உலக அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டுள்ளார் பருவநிலை நீதி ஏழழ எளிய மக்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் நலனில் அக்கறை கொண்டுள்ளதாக இருக்கவேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பருநிலை மாறுபாடுகளால் அதிகளவில் பாதிக்கப்படுவது சமுதாயத்தின் ஏழை எளிய மக்கள் தான் என்றும் பிரதமர் தமது கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் டிஜி யாத்ரா என்ற விமான பயணத்திற்கான தொழிற்நுட்பம் வரும் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைமுறைக்கு வரும் என்று சிவில் விமான போக்குவரத்துத் துறை அமைக்கர் திரு சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் முக அமைப்பு அடையாள பதிவு முறை விமான பயணிகளின் அடையாளத்தை உறுதி செய்ய பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் இதற்காக பயணிகள் வற்புறுத்தப்படமாட்டார்கள் என்றும் தாமாகவே முன் வருவோருக்கு இந்த அடையாள பதிவு முறை பயன்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார்

விமான நிலையங்களில் பயணிகளுக்கு உகந்த பாதுகாப்பு நடைமுறைகளை கொண்டுவருவதில் அரசு ஆர்வம் கொண்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை செயலர் திரு தெரிவித்தார் முக அமைப்பு அடையாள பதிவு முறை முதற்கட்டமாக ஹைதராபாத் பெங்களுரு விமான நிலையங்களில் கொணடுவரப்படவுள்ளது

தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் திரு எஸ் கே கவுல் திரு கே எம் ஜோசுப் ஆகியோர் கொண்ட அமர்வு

இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் மியான்மர் நாட்டின் துதரகத்தை அணுகி இவர்கள் அந்நாட்டின் குடிமக்கள் என்று உறுதி செய்ததாகவும் தெரிவித்தார்

தமிழகம் கேரளா மற்றும் புதுச்சேரியில் அடுத்த நான்கு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது சில இடங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை உருவாக உள்ளதாகவும் இது மேலும் வலுவடைந்து புயலாக உருவெடுக்கும் என்று சென்னை வாளிலை ஆய்வு மையத்தின் இயக்குந் திரு பாலச்சந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார் இதன் காரணமாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவேண்டாம் என கேட்டுக்கொள்ளப் பட்டுள்ளனர் வங்கக்கடலிலும் வரும் எட்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது இதற்கிடையே தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தில் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியையொட்டி மாவட்டங்களில் கனமழை இருக்கக்கூடும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது

இதனையடுத்து அம்மாநில முதலமைச்ச் திரு பினராயி விஜயன் அதிகாரிகளுடன் அவசரமாக ஆவோசனை நடத்தினார் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உரிய அறிவுறுத்தினார் களமழை எச்சரிக்கையை அடுத்து அரக்கோணத்திலிருந்து பேரிடர் மீட்புக் குழுவினர் கேரளா விரைந்துள்ளனர் தமிழகத்தில் பருவமழை மற்றும் வெள்ளப்பெருக்கை எதிர்கொள்வதற்குத் தேவையான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக மூன்று முறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகக் கூறினார் பேரிடர் காலங்களில் மாவட்ட நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து உயர் அதிகாரிகள் வழிகாட்டு ஆலோசனை நடத்துவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள உச்சபட்ச எச்சரிக்கை குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் சென்னை தலைமைச் செயலகத்தில் இது தொடர்பாக நாளை ஆவோசனை நடத்தப்படும் என்றும் முதலமைச்சர் கூறினார் திருப்பரங்குன்றம் திருவாரூர் சுட்டமன்ற தொகுதிகளுக்கு நடைபெறவுள்ள முன்னதாக இடைத்தேர்தலுக்காள ஆயத்தப் பணிகள் குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்ச் ஆலோசனை மேற்கொண்டார் ஐசிஐசிஐ வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான திருமதி சந்தா கோச்சார் இன்று ராஜினாமா செய்துள்ளார் அவர் தனது அதிகாரத்தை சொந்த லாபத்திற்காக பயன்படுத்தியாதாகவும் வங்கியின் நலனுக்கு எதிராக செயல்பட்டதாகவும் புகார் எழுந்ததையடுத்து அவர் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் உள்ளிட்ட வங்கியின் துணை அமைப்புகளின் பொறுப்புகளில் இருந்தும் அவர் விலகியுள்ளார்

திருமதி கோச்சாருக்கு எதிரான புகார்களை விசாரிக்க ஒய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பூரீகிருஷ்ணா தலைமையில் விசாரணை மேற்கொள்ள ஐசிஐசிஐ வாரியம் முடிவு செய்துள்ளது

அந்நாட்டின் தேசிய பேரிடர் முகமையின் செய்தி தொடர்பாளர் தலைநகர் ஜெகார்த்தாவில் இதை தெரிவித்தார் இடிபாடுகளில் சிக்கி மண்ணில் புதையுண்டவர்களை மீட்கும் பணியை தற்போது மேற்கொள்ள இயலவில்லை என்றும் அவர் தெரிவித்தாார் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்று ராஜ்கோட்டில் தொடங்கியது

டெஸ்ட் போட்டியில் முதல் முறையாக களமிறங்கியுள்ள பிரித்வி ஷா அபாரமாக ஆடி சதம் அடித்தார்

டாக்காவில் இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இரண்டு ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது

சீன தைபே ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் காலிறுதிக்கு இந்தியாவின் அஜய் ஜெயராம் முன்னேறியுள்ள்ார் மற்றொரு வீரர் சவுரவ் வர்மா கால் இறுதிக்கு முந்தைய சுற்றில் தோல்வியடைந்தார்